பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ளார் தனது பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் இந்தோனேஷிய தலைநகர் ஐகார்த்தா சென்றடைந்தார் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு அதிபர் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் அவர் ஆவோசனை நடத்துகிறார் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மற்றும் முதலீட்டாளர்களையும் சந்தித்து பிரதமர் பேசவுள்ளார் சிங்கப்பூர் செல்லும் வழியில் மலேசியாவில் புதிதூக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மகாதீர் முகமதுவை சந்தித்து வாழ்த்துத் தெரிவிக்க பிரதமர் திட்டமிட்டுள்ளார்

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறும் வகையில் தேவையாள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர்களிடம் பேசிய ஷாம்லி மாவட்ட ஆட்சியர் இந்திரா விக்ரம்சிங் கூடுதல் மின்னனு வாக்குப்பதிவு யந்திரங்களுடன் தேவையாள சிறப்பு பொறியாளர் குழுவும் தேர்தல் நடைபெறும் இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார் நாட்டில் உள்ள எல்லைப்பகுதிகள் அனைத்திலும் கண்ணாடி இழைநார் கேபிள்களை அமைக்க மத்தியஅரக திட்டமிட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் இட்டா நகரில் இன்று செசெய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் பாதுகாப்புத்துறை மற்றும் எல்லைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்புகொள்வதில் எதிர்கொண்டு வரும் பிரச்சிளைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று கூறினார் விரைவில் தொடங்கப்படவுள்ள இத்திட்டத்திற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின் நான்கு ஆண்டுகாலம் நிறைவடைந்ததை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக் தெரிவித்தார் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வளர்ச்சியே குறிக்கோள் என்ற தாரக என்ற மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார்

பலர் காயமடைந்தனர்

சர்வதேச விமானப்போக்குவரத்திற்கான உரிமம் பெறுவதில் விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் புகாரின் பேரில் ஏர் ஏஷியா விமான நிறுவன குழுமத்தின் தலைமச்செயல் அதிகாரி டோனி பெர்ணான்டஸூக்கு எதிராக சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது சர்வதேச விமானப்போக்குவரத்திற்கான உரிமம் மற்றும் அன்னிய முதலீடுகள் குறித்த விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டதாக கூறப்படும் புகார்களை அடுத்து சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் தில்லி மும்பை மற்றம் பெங்களுருவில் உள்ள அந்நிறுவனத்திற்கு கொந்தமான பல்வேறு இடங்களிலும் சிபிஐ சோதனை மேற்கொண்டது ஆதரவிற்கான தொடர்பு என்ற இயக்கத்தை பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார் தில்லி கண்டோன்மெண்ட் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் ரானுவத்தலைமை தளபதி தல்பீர்சிங் கஹாக் இல்லத்தில் இந்த இயக்கத்தை அவர் முறைப்படி தொடங்கி வைத்தார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத்தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் இந்த இயக்கத்தின் மூலம் ஜம்பது பேரை சந்தித்து பேச திரு அமித்ஷா திட்டமிட்டுள்ளார்

தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு அஇஅதிமுக அரசு மதிப்பளிக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் இன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வன்முறை சம்பவங்கள் குறித்த கவனார்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் மக்களுக்கு எதிரான எந்தவொரு செயலையும் அரசு மேற்கொள்ளாது என்று திட்டவட்டமாக கூறினார்

போராட்டத்தைக் கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதிலும் வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டதற்கு ஆதாரமாக புகைப்படங்களையும் பேரவையில் முதலமைச்சர் வெளியிட்டார் தூத்துக்குடியில் நடைபெற்ற சும்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் அறிக்கை கிடைத்ததும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

லக்ளோவில் இன்று கெப்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள மத்திய அரசு பொருளாதார வளர்ச்சியில் சர்வதேச அளவில் ஏழாவது இடத்தை பெற்றுள்ளதாகவும் விரைவில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறும் என்றும் கூறினார் முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக கூறிய அமைச்சர் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதையடுத்து ஏற்பட்டுள்ள நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளாா்

வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் இந்தியர்களை பாதுகாக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான இருதரப்பு முதற்கட்ட பேச்கவார்த்தையை இந்தியாவும் சீனாவும் தொடங்க முடிவு செய்துள்ளன இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்று வரும் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையின்போது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பாள அனைத்து பிரச்சினைகளுக்கும் சுமூக தீர்வுகாண மத்தியஅரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார்

விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு கட்கரி கூறினார் வேளாண் விளைப்பொருட்களின் கொள்முதல் மற்றும் அவற்றிற்கான குறைந்தபட்ச ஆதாரவிலை போன்றவற்றில் மத்தியஅரசு விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு குகாதார நலத்திட்டங்களை மத்தியஅரக செயல்படுத்தி வருவதாக ககாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்